வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சை வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியுள்ளார்

நாட்டில் பெரும்பாலான கொரோனா நோயாளிகளுக்கு பெரிய அறிகுறிகள் எதுவும் ஏற்படுவதில்லை என்றும் சர்க்கரை நோய் உடல்பருமன் நாள்பட்ட கல்லீரல் கோளாறு உட்பட ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் காரணமாகவே கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் உலக மஞ்சள் காமாலை தினத்தை ஒட்டி இன்று நடைபெற்ற இ மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர் மஞ்சள் காமாலை வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட கல்லீரல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதால் குறிப்பாக கொரோனா காலத்தில் கல்லீரல் பாதுகாப்பு மிக முக்கியம் என்றார்

ஜிப்மர் மற்றும் அரசு மருத்துவ கல்லூரிகள் அல்லாது தனியார் மருத்துவ கல்லூரிகளிலும் பரிசோதனை வசதிகளை மேம்படுத்த அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் அவர் கூறியுள்ளார் பரிசோதனை முடிவுகள் விரைந்து கிடைக்க ஏதுவாக காரைக்கால் ஏனாம் மற்றும் மாகே அரசு மருத்துவமனைகளிலும் பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த என்ஆர் காங்கிரஸ் பொதுசெயலர் வி பாலன் மறைவிற்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பாலனின் அகால மரணம் குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக்கொள்வதாக டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார்

கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நுரையீரல் பிரச்சனைகள் மற்றும் ஏற்கனவே இருந்த சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாலன் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

இது அல்லாது புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் புதுச்சேரிக்கு வெளியே தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்

புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து ஆகியோருக்கு கொரோனா தொற்று இல்லை என பரிசோதனையில் தெரியவந்துள்ளது

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை செயலகத்தின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விண்ணப்பிக்கத் தேவையான பிராந்திய ஒதுக்கீட்டு சான்றிதழை உடனுக்குடன் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சை வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலர் வி பாலன் மறைவிற்கு முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்